வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

நரேந்திரமோடி மும்பையில் இந்திய சினிமா பற்றிய தேசிய அருங்காட்சியத்தை தொடக்கி வைத்துள்ளார்

நிர்மலா சீத்தாராமன் திருச்சியில் நாளை தொடக்கி வைக்கிறார்

கிரண்பேடி இன்று தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்திலும் வேல்ராம்பட்டு ஏரியிலும் வார இறுதி ஆய்வு மேற்கொண்டார் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மாலை மும்பையில் இந்திய சினிமா பற்றிய தேசிய அருங்காட்சியகத்தை தொடக்கி வைத்தார்

இந்திய சினிமாவின் பல்வேறு அம்சங்கள் குறித்து குறிபிட தலைப்புகளில் ஆவணங்கள் புகைப்படங்கள் மற்றும் காட்சிப் பொருட்கள் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன தொடக்க விழாவில் மத்திய செய்தி ஒலிப்பரப்பு துறை அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் ராத்தோர் திரைப்பட சான்றிதழ் வாரியத்தின் தலைவர் திரு பிரசூன் ஜோஷி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலம் ஹாஜிராவில் எல் அண்ட் டி நிறுவனத்தின் பீராங்கி தொழிற்சாலையை நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார்

தெற்கு குஜராத் மற்றும் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த புற்றுநோயாளிகளுக்கு உதவும் வகையில் நவ்சாரி பகுதியில் அமைக்கப்பட உள்ள நிராலி புற்றுநோய் மருத்துவமனைக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து தாத்ரா நாகர் ஹவேலி யூனியன் பிரதேசத்தின் சில்வாசா சென்ற திரு நரேந்திர மோடி சாய்லி பகுதியில் மருத்துவ கல்லூரி அமைக்கும் பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார் தாத்ரா நாகர் ஹவேலியில் எம் ஆரோக்யா மொபைல் செயலியையும் வீடு வீடாக சென்று குப்பைகளை சேகரித்து தரம் பிரித்து உரிய முறையில் அகற்றும் திட்டத்தையும் பிரதமர் தொடக்கி வைத்தார் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு தீவிரவாதமே மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் காந்திநகரில் துடிப்பான குஜராத் உலக முதலீட்டாளர் மாநாட்டின் ஒரு பகுதியாக இன்று நடைபெற்ற ஆப்ரிக்க தினவிழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் ஆப்ரிக்க நாடுகள் பலவும் இந்தியாவை போலவே தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டவைதான் என்றும் ஆப்ரிக்க நாடுகள் உடனான இந்தியாவின் உறவுகளில் தீவிரவாத எதிர்ப்பு பணிகளுக்கு முக்கிய இடமிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஆப்ரிக்கா கண்டத்திற்கு ஐநா அனுப்பிய எல்லா அமைதிகாக்கும் படைகளிலும் இந்தியா முக்கியமாக பங்கேற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார் சர்வதேச ஒழுங்கமைவை மேம்பட்ட சமத்துவத்தின் அடிப்படையில் மறுவரையறை செய்வதில் இந்தியா விற்கும் ஆப்ரிக்க நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மிகப் பயனுள்ளதாக அமையும் என்றும் வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்டார்

இந்திய ராணுவத்தின் காவல் பிரிவில் அதிகாரிப் பதவிக்கு கீழே உள்ள பதவிகளில் பெண்களையும் சேர்த்து கொள்ள மத்திய அரசு முதல் முறையாக முடிவு செய்துள்ளது

நிர்மலா சீத்தாராமன் டிவிட்டர் செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார் தற்போது இந்திய ராணுவத்தின் மருத்துவப் பிரிவு பொறியியல் பிரிவு உள்ளிட்ட சிலப் பிரிவுகளில் மட்டுமே பெண்கள் கொள்ளப்படுகிறார்கள் ராணுவத்தின் காவல் சேர்த்து பெண்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவதால் ராணுவத்தின் பிரிவிலும் பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும் என்றும் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் ராணுவத்தின் காவல் பிரிவினர் ராணுவப் பாசறைகள் மற்றும் ராணுவத்தைச் சேர்ந்த பல்வேறு அமைப்புகளை பாதுகாக்கும் பணிகளிலும் ராணுவ வீரர்களிடையே விதிமீறலை தடுக்கும் பணிகளிலும் ராணுவ வீரர்கள் மற்றும் தளவாடங்களின் போக்குவரத்து உள்ளிட்ட பணிகளிலும் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் தமிழத்தின் சென்னை திருச்சி கோவை சேலம் மற்றும் ஓசூர் நகரங்களுக்கு இடையிலான பாதுகாப்புத் தொழில் நெடும்பாதையை பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் திருச்சியில் நாளை தொடக்கி வைக்கிறார் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை சார்பில் இந்நெடும் பாதையில் அமையவுள்ள பாதுகாப்பு தொழில் நிறுவனங்கள் பற்றிய முதலீட்டு அறிவிப்புகளும் நாளை வெளியாக உள்ளன பாதுகாப்பு உற்பத்தியில் ஈடுபடும் நிறுவனங்களுக்கு கொள்கை மற்றும் நிதி ரீதியில் தேவையான எல்லா உதவிகளையும் வழங்க மத்திய அரசு ஏற்கனவே பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது

டோர்னியர் ரக விமானங்களைக் கொண்டு ஏற்கனவே கேரளா மற்றும் அந்தமானில் செயல்பட்டு வரும் கண்காணிப்பு பிரிவின் கூடுதல் விமானங்களை இயக்க புதிதாக ஆள் எடுக்கவும் மத்திய அரசு அனுமதியளித்துள்ளது

இதனால் கடலோரப் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான இந்திய கடற்படையின் முயற்சிகள் மேலும் வலுவடையும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தமிழக அரசின் புதிய ஸ்டார்ட் அப் மற்றும் புதுமையாக்க கொள்கையை தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி சென்னையில் இன்று வெளியிட்டார்

எடப்பாடி பழனிச்சாமி கூறினார் புதிய கொள்கையின் அமலாக்கத்தினால் நாட்டின் அறிவுத் தலைநகரமாகவும் உலக அளவிலான புதுமையாக்கக் கேந்திரமாகவும் உருவெடுக்கும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார் சென்னையில் பிரைம் பாய்ண்ட் அரசு சாரா அமைப்பு சார்பில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் தமிழக ஆளுநர் திரு

திருமதி சுப்ரியா சுலே திரு அனுராக் தாக்கூர் திரு ஸ்ரீரங்க் பார்னே டாக்டர் ஹீனா கேவிட் திரு

பிரேமசந்திரன் ஆகியோர் விருது பெற்ற எம்பி க்களில் அடங்குவர் நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு ஹன்ஸ்ராஜ் அஹிர் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு

புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று காலை தேங்காய்திட்டு மின்பிடி துறைமுகத்திலும் வேல்ராம்பட்டு ஏரியிலும் வார இறுதி ஆய்வு மேற்கொண்டார் மீன்பிடி துறைமுகத்தின் முகத்துவாரத்தை பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான மணல்வாரி இயந்திரம் மூலம் தூர்வாரவும் இப்பணிகளில் சென்னை துறைமுகம் மற்றும் காரைக்கால் துறைமுகத்தின் உதவியை சிஎஸ்ஆர் திட்டத்தின்கீழ் கோரிப் பெறவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார் தனியார் பள்ளி ஒன்றின் மாணவர் பரிமாற்றத் திட்டத்தின் கீழ் புதுவை வந்துள்ள பிரான்ஸ் மாணவர்கள் மூலம் வனத்துறையின் உதவியுடன் வேல்ராம்பட்டு ஏரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மரக்கன்று நடும் பணிகளையும் துணைநிலை ஆளுநர் பார்வையிட்டார் ஏரியில் சுற்றுலாப் பயணிகளுக்கான படகு சவாரியை நிரந்தரமாக்க நடவடிக்கை எடுக்குமாறு பிடிடிசி அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார் மரப்பாலம் சாலை சந்திப்பில் தேவையான சிக்னல் வசதிகளை முழுமையாக நிறுவி முன்மாதிரி சாலை சந்திப்பாக மேம்படுத்த போக்குவரத்து கல்வி கழகத்தின் சாலைப் பாதுகாப்பு குழுவினரிடம் அவர் வலியுறுத்தினார் மிதிவண்டி மூலம் துணைநிலை ஆளுநர் மேற்கொண்ட இந்த வாரஇறுதி ஆய்வில் ராஜ்நிவாஸ் குழுவினர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

கந்தவேல் அறிவித்துள்ளார்

தலைமைத் தேர்தல் அதிகாரி அலுவலகத்தின் இணையதளத்திலும் பட்டியல் வெளியிடப்படும்

யார் யார் எந்தெந்த தேதியில் செய்முறைத் தேர்வில் பங்கேற்க வேண்டும் என்பது பற்றிய விவரங்களை மாணவர்களுக்கு தெரியப்படுத்த அனைத்து மேல்நிலைப் பள்ளி துணை முதல்வர்களுக்கு சுற்ற்றிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வி இயக்ககம் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது கோலாலம்பூரில் நடைபெறும் மலேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டித் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய்னா நேவால் இன்று ஸ்பெயின் வீராங்கனை கரோலினா மாரினிடம் அரையிறுதிப் போட்டியில் தோற்று வெளியேறினார் அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற கரோலினா இனி அரையிறுதி போட்டியில் வெற்றி பெரும் வீராங்கனையுடன் இறுதிப் போட்டியில் மோதுவார் இளைஞர்களை கிடைத்த வேலையை செய்யக் கூடியவர்களாக அன்றி குறிப்பிட்ட வேலைக்கு தகுதியுள்ளவர்களாக தயார்படுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் மும்பையில் வேலையும் வாழ்வாதாரமும் என்பது பற்றிய சிஐஐ பயிலரங்களில் உரையாற்றிய அவர் பள்ளி கல்லுரிகளில் படிப்பு முடித்தவர்கள் சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் என்பதைவிட தொழில்திறன் பெற்றிருக்க வேண்டும் என்பதே முக்கியம் என்றார்

நிர்மலா சீத்தாராமன் திருச்சியில் நாளை தொடக்கி வைக்கிறார்

புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்திலும் வேல்ராம்பட்டு ஏரியிலும் வார இறுதி ஆய்வு மேற்கொண்டார் இக்துடன் இந்த செய்திஅறிக்கை நிறைவுபெறுகிறது